வெங்கய்யாநாயுடு கூறியுள்ளார் நாட்டில் பள்ளிமற்றும் உயர்கல்வியில் புதியகல்விக் கொள்கை புரட்சிகரமானமாற்றத்தைஏற்படுத்தும்

இந்தியசீனஎல்லைக் கட்டுப்பாட்டுபகுதியில் சீனபடைகள் இன்னும் முழுமையாகபடைகுறைப்பு நடவடிக்கைகளைமேற்கொள்ளவில்லைஎன்றுவெளியுறவு துறைசெய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவாதெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றுகாரணமாகசவுதிஅரேபியாவில் நடைபெறும் வந் புனிதயாத்திரையில் குறைந்தஅளவு யாத்ரிகர்கள் மட்டுமேகலந்துகொண்டனர் நாட்டில் புதியகல்விக் கொள்கையால் அனைத்துகுழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கல்விகற்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்றுகுடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யாநாயுடு கூறியுள்ளார்

இந்தியமொழிகளைசிறப்பிக்கும் வண்ணம் பலமொழிகளுக்கு அங்கீகாரம் கிடைத்திருப்பதாகஅவர் கூறினார் ஜனநாயகம் வேரூன்றிநிற்பதற்குமண்டலமொழிகள் முக்கியத்தவம் பெறுவதுஅவசியம் என்றார்

ஆரம்பகல்வியைஊக்குவிப்பதற்குதேசியஅளவிலான இயக்கம் உருவாக்கப்படும் என்றார் அதிநவீனதொழில்நுட்பஉதவியுடன் பல்துறைஆராய்ச்சிகள் ஆசிரியர்களின் திறன்மேம்பாட்டுநடவடிக்கைபோன்றவற்றின் மூவம் நாட்டின் கல்வித் தரத்தைதமேம்படுத்த முடியும் என்றார்

அகில இந்தியவானொலிக்குசிறப்பு பேட்டியளித்தஅவர் இந்தியாவல்லரசாகதிகழ்வதற்குஅறிவு சார்ந்தமாற்றங்கள் தேவைஎன்றார் கல்விகற்கும் ஒவ்வொருகுழந்தைக்கும் முழு அளவிலானதிறனைவளர்ச்சியடையசெய்வதே புதியகல்விக் கொள்கையின் நோக்கமாகும் என்றார்

உயர்கல்விநிறுவனங்களைஒரேஅமைப்பிள் கீழ் கொண்டுவருவதற்குநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுஅவர் தெரிவித்தார் பல்கலைக் கழகமாளியக் குழு ஏஐசிடிாஎன்சிடிாபோன்றஅமைப்புகள் அனைத்தும் ஒரேஅமைப்பின் கீழ இயங்கும் என்றார் நாட்டில் ஆராய்ச்சிமற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்குதேசிய ஆராய்ச்சி அமைப்பு உருவாக்கப்டும் என்றார் இந்தியாவின் உதவியுடன் கட்டப்பட்டுள்ளமொரீசியஸ் உச்சநீதிமன்றகட்டிடத்தைபிரதமர் திரு நரேந்திரமோடியும் அந்நாட்டுபிரதமர் பிரவீன் ஐஐகந்நாத் தம் திரு காணொலிகாட்சிவாயிலாகநேற்றுதிறந்துவைத்தனர் இந்தநிகழ்ச்சியில் பேசியபிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டல் கோவிட் தொற்றைகட்டுக்குள் கொள்டுவருவதற்குமேற்கொள்ளப்பட்டசிறப்பானபனிகளைபாராட்டுவதாகதெரிவித்தார் இந்தியாவுக்கும் மொரீ சியஸ்க்கும் இடையிலானநட்புறவு சிறப்புமிக்கதுஎன்றும் தொன்மைமிக்ககலாச்சாரதொடர்புகளைகொண்டுள்ளதுஎன்றும் குறிப்பிட்டார் இருநாடுகளுக்கும் இடையிலானஉறவு நம்பிக்கை பரஸ்பரம் வளர்ச்சிஆகியகொள்கைகளைஅடிப்படையாககொண்டதுஎன்றுஅவர் கூறினார்

நரேந்திரமோடிதெரிவித்தார்

இந்தநோய்த் தொற்றுதடுப்புப் பணிகளுக்காகஅறிவியல் தொழில் குமும் உருவாக்கியதொழில்நுட்பங்கள் குறித்ததொகுப்பினைநேற்றுகாணொலிகாட்சிவாயிலாகவெளியிட்டுஅவர் பேசினார் மேற்பட்டதொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டுபயன்பாட்டிற்கு கொண்டுவரப் நூற்றுக்கும் பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

ஆயுஷ் ககாதாரமையங்களின் செயல்பாடுகள் குறித்துஅனைத்துமாநிலசுகாதாரஅமைச்சர்களுடன் மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோநாயக் நேற்றுஆய்வு செய்தார் ஆரம்பககாதாரமையங்களின் செயல்பாடுகளைஊக்குவிப்பதற்கு ஆயுஷ் மையங்கள் முழு அளவில் அமைக்கப்படவேண்டும் என்றார் வறுமையில் வாடுபவர்களுக்குஆரோக்கியம் அளிக்கும் வகையில் இந்தமையங்கள் இயங்கவேண்டும் என்றுஅமைச்சர் தெரிவித்தார் இந்தநிகழக்சியின் போதுமாநில செயல் திட்டங்கள் பயன்பாட்டுசான்றிதழ்கள் நிதிஅறிக்கைகள் மற்றும் அபுஷ் அமைச்சகத்தின் அனைத்துதகவல்களும் அடங்கிய இணையதொகுப்பைஅவர் தொடங்கிவைத்தார்

இதையடுத்து

இதன்படிஅடுத்தமாதம் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எவ்விததளா்வுகளும் இன்றி முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் சென்னைபெருநகரகாவல்துறைஎல்லைக்குஉட்பட்டபகுதிகளைத் இதரபகுதிகளில் உள்ளபேரூராட்சிமற்றும் நகராட்சிகளில் சிறியகோவில்களுக்கும் மசூதிகளுக்கும் தேவாலயங்களுக்கும் ஆட்சியர்களின் ஒப்புதலுடன் பொதுமக்கள் தரிசனத்துக்குஅனுமதிக்கப்படும்

இதரகடைகள் காலைபத்துமணிமுதல் மாலை ஏழு ஏழு மணிவரை இயங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின் வணிகநிறுவனங்கள் அனைத்துபொருட்களையும் விநியோகம் செய்யஅனுமதிவழங்கப்பட்டுள்ளது சுதந்திரதினவிழாஉரியசுகாதாரநெறிமுறைகளைகடைபிடித்துகொண்டாடப்படும் மாவட்டம் விட்டுமாவட்டம் செல்வதற்கும் வெளிமாநிலங்களிலிருந்துதமிழகம் வருவதற்கும் இ பாஸ் பெறவேண்டும் பொதுபோக்குவரத்திற்கானதடைநீட்டிக்கப்பட்டுள்ளது இந்தியசீனஎல்லைக் கட்டுப்பாட்டுபகுதியில் சீனபடைகள் இன்னும் முழுமையாகபடைகுறைப்பு நடவடிக்கைகளைமேற்கொள்ளவில்லைஎன்றுவெளியுறவு துறைசெய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவாதெரிவித்துள்ளார் புத்தில்லியில் நேற்றுசெய்தியாளர்களைசந்தித்தஅவர் இரு நாடுகளின் மூத்ததளபதிகள் படைவிலகல் நடவடிக்கைகள் குறித்துமீண்டும் ஆலோசனைநடத்த இருப்பதாககூறினார் உறவைமேம்படுத்துவதற்கும் அமைதியைபாதுகாப்பதற்கும் நம்பிக்கையுடன் இருதரப்பு ஒத்துழைப்பதுஅவசியம் என்றார்

கோவிட் தொற்றுகாரணமாகசவுதிஅரேபியாவில் அராபத் மலையில் நடைபெறும் ஹஜ் புனிதயாத்திரையில் குறைந்தஅளவு யாத்ரிகர்கள் மட்டுமேகலந்துகொண்டனர்

இரவு பிரார்த்தனைக்குப் பின்னர் அவர்கள் இன்றுமினாவுக்குசென்றுஅங்குசாத்தானைகல்லெறியும் நிகழ்வில் கலந்து கொள்வார்கள்